குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பாக எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன

மையங்கள் துவங்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுதுறை அமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்திருக்கிறார்

அப்போது குற்க்கிட்ட அவைத்தலைவர் திரு ஒம்பிர்லா இளைஞர்களின் திறன் மேம்பாடு குறித்த முக்கிய விவாதம் இடம்பெறுவதால் உறுப்பினர்கள் தத்தம் இருக்கைகளுக்கு சென்று அதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று கட்சி தலைவர்கள் உறுதி அளித்ததை சுட்டிக்காட்டி அவை அலுவல்கள் முறையாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கேள்வி நேரத்திற்குப் பின்னர் பூஜ்ய நேரத்தில் உறுப்பினர்கள் தங்களுடைய பிரச்னைகள் தெரிவிக்கலாம் என்றார் இருப்பினும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மக்களவை மதியம் ஒன்றரை மணிவரை ஒத்திவைக்கப்பட்டது

அவை இன்று கூடியதும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ்கட்சி இடதுசாரிகள் இப்பிரச்னையை எழுப்ப முயன்றபோது அவைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு இதற்கு அனுமதி மறுத்தார் இந்த பிரச்னை குறித்து விவாதிக்க குடியரசு தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றார்

ஆனால் அவர்களை பேச அவைத்தலைவர் அனுமதிக்காததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பினார்கள்

அரசு மற்றும் தனியார் தொழிற் பயிற்சி மையங்களில் புதிய பாடத்திட்டங்கள் வரும் கல்விஆண்டுமுதல் தொடங்கப்படும் என்று கூறிய அவர் இம்மையங்கள் மூலம் தொழிற்கல்வித்திறன் பயிற்சிகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் இதன்மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதி செய்யப்படுவதாக கூறினார்

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு எழுத்துமூலம் பதிலளித்த அவர் இதுகுறித்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

அனைத்து மாநிலங்களிலும் தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி மேலாண்மை பயிற்சி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கிழக்கு டெல்லியில் இன்று பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுகிறார்

பன்னீர்செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அவரது சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவில்லத்தில் மாநில அமைச்சர் திரு பெஞ்சமின் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக காஞ்சிபுரம் பெரியார் தூண் பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக மதிமுக தேமுதிக அமமுக தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்படும் என்றார் மேலும் பண்டிகை காலங்களில் சிறப்பு காட்சிகளுக்கும் அரசே டிக்கெட் விலையை நிர்யணம் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் திரையரங்குகளில் அரசே ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை செய்வது குறித்து அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

உதகை வாய்ஸ் உதகமண்டலம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நிலவும்ட தொடர் பனிபொழிவினால் அரசு தாவரவியல் பூங்காவில் நடப்பட்டுள்ள மலர்கன்றுகளை பாதுகாக் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மதுரை கோவில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது